கம்பியில்லா வை ஃபை தொலைதொடர்பு வசதிகளுக்கான பிஎம் வாணி திட்டத்தினால் தொழில்நுட்பத் துறையிலும் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

மோடி நாடாளுமன்றம் புதுடெல்லியில் தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை ஒட்டி அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட உள்ள நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் முற்றிலும் எரிசக்தி திறன் மிக்கதாக முழு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் உட்புற அலங்காரங்கள் நாட்டின் கலை கலாச்சாரக் கலவையை பிரதிபலிப்பதாக அமையும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான வரைபடத்தில் அவசரக் காலத்தில் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான வசதிகளுடன் பொதுமக்கள் பார்வைக்கான அரசியல் சாசன காட்சிக் கூடமும் இடம்பெற்றுள்ளது பிஎம் வாணி நாடு முழுவதும் கம்பியில்லா வை ஃபை தொலைதொடர்பு வசதியை மக்களுக்கு வழங்க நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள பிஎம் வாணி திட்டத்தினால் நாட்டின் தொழில்நுட்பத் துறையிலும் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க இத்திட்டத்தினால் மக்களின் வாழ்க்கை மட்டுமின்றி இந்தியாவில் வர்த்தகம் புரிவதும் எளிதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கு தடையற்ற இணைய இணைப்பு கிடைக்கவும் மக்களின் வருவாய் அதிகரிக்கவும் டிஜிட்டல் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்தவும் பிஎம் வாணி திட்டத்தினால் எளிதாகும் என்று பிரதமர் கூறி உள்ளார் இத்திட்டத்துடன் கொச்சிக்கும் லட்சத் தீவுகளுக்கும் இடையே தொலைதொடர்பு தேவைகளுக்கான கடல்வழி கண்ணாடி இழை கேபிள் அமைக்கும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

இன்று காரைக்காலில் இளைஞர்களுக்கான திறன்மேம்பாட்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

மத்திய மாநில அரசுகளின் ஊரக வளர்ச்சித் துறை மூலமாக தீன்தயாள் உபாத்யாயா கிராமீண் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் திருச்சியைச் சேர்ந்த பயிற்சி நிறுவனம் ஒன்றின் மூலம் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது துவக்க விழாவில் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று காரைக்காலில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதி உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் விவசாய அபிவிருத்தி மற்றும் கால்நடை திட்டத்தின் கீழ் கூட்டுப் பொறுப்பு குழுவிற்கு கால் நடைகளை வாங்குவதற்கான கடன் உதவிகளும் வழங்கப்பட்டன

கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளவர்கள் திருநள்ளாறு வருவதை தவிர்க்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அர்ஜுன் சர்மா செய்திக் குறிப்பு ஒன்றில் கூறி உள்ளார் நிஷாங்க் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வரவிருக்கும் பொது தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகள் குறித்து இன்று நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் மெய்நிகர் முறையில் கலந்துரையாடினார் தேசிய கல்விக் கொள்கையின் விளம்பர தூதர்களே மாணவர்கள் தான் என்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் கல்விக் கொள்கையின் வெற்றிகரமான அமலாக்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டுமென தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார் மாணவர்கள் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு தற்போது தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் பேனா நண்பர்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் நீட் ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகள் முற்றிலும் பாதுகாப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக் காட்டினார் பயிற்சி பணியின் போது ஏற்பட்ட காயங்களால் உடல் ஊனம் அடைந்த துணை ராணுவ படையினருக்கு புதுவாழ்வு வழங்கும் வகையில் மறு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க நாட்டிலேயே முதல் முறையாக ஐதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய மாற்றுத் திறனாளிகள் அதிகாரமளிப்பு மையத்தை மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று தொடக்கி கொரோனா பெருந்தொற்று உட்பட எல்லாக் காலத்திலும் வைத்தாா்